நாட்டு மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ சமூக விலகலின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்

குடும்ப அட்டை இல்லாத மூன்றாம் பாலினத்தவருக்கும் அரிசி பருப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக மாநில உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு

வேலுமணி தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் சுய ஒழுக்கத்துடன் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் சமூக விலகலை கடைப்பிடித்து கொரோனாவை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்றால் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள இச்சூழலில் மக்கள் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் பரிவுடனும் நடந்து கொள்வது அவசியம் என்றார்

போன் மூலம் ஒளியை பரப்ப வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் இதன்மூலம் வெளிப்படும் அபரிமிதமான சக்தி கொரோனா வைரசுக்கு எதிரான போராட்டத்திற்கு முழு வெற்றி அளிக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விளக்கேற்றும் போது சமூக விலகலை மக்கள் அனைவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்திய பிரதமர் கொரோனா எதிர்ப்பு நடவடிக்கைகளில் சமூக இடைவெளி மிகவும் அவசியம் என்றும் எடுத்துரைத்தார்

பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் கொரோனாவை ஒழிக்கும் நடவடிக்கைகளில் இது பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறிய அவர் குறிப்பாக வயதானவர்களிடையே இது அச்சத்தை நீக்கும் என்றார்

இவர் தில்லியில் நடைபெற்ற தப்லீக் மாநாட்டில் பங்கேற்றவராவார் அவரது இறுதிச்சடங்கில் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

சண்முகம் பங்கேற்றார்

இதன்படி ராபி பருவ சாகுபடி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை காப்பீடு உள்ளிட்டவற்றுடன் தேவைப்படுவோருக்கு விவசாய இயந்திரங்களும் வாடகையின்றி வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி கே

வேலுமணி தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக மாநில உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடமாடும் காய்கறி சந்தையை இன்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளிலும் அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் அடிப்படை வசதிகளை அரசு உறுதி செய்வதாக கூறினார்

கூட்டுறவு சங்கங்களில் நகை கடன் பெற்ற விவசாயிகளிடமிருந்து கட்டாய வசூல் தொடர்பான புகார் வந்தால் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தர்மபுரி வாய்ஸ் தர்மபுரி மாவட்டத்தில் பழங்குடியின மக்கள் வாழும் பகுதிகளில் அரசின் நிவாரண உதவிகள் தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

மலர்விழி தெரிவித்துள்ளார்

கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக திருவண்ணாமலையில் பெளர்ணமி கிரிவலத்திற்கு தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார்

திருச்சி திருச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடையே சமூக விலகலை வலியுறுத்தும் விதமாகவும் கொரோனா நோய் தொற்றை தடுக்கும் வகையிலும் இனி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சி மீன் கடைகள் செயல்படாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

மஹாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வரும் திங்கட்கிழமையும் இறைச்சிக் கடைகள் மூடப்படுகின்றன